நாட்டின் ஒற்றுமையைணர்த்தும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் திருநரேந்திரமோடி இன்றுநாட்டுக்குஅர்ப்பணித்தார்

ஆகியவற்றைமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமி இன்றுகாணொலிகாட்சி மூலம் திறந்துவைத்தார்

பள்ளிக்கல்வித்துறைக்குதனிதொலைக்காட்சிசேனல் உருவாக்கப்படும் என்றுஅமைச்சர் திருசெங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

மாகாணங்களில் பிரிந்துகிடந்தநாட்டுமக்களை இந்தியாஎன்றஒரேஉணர்வோடுஒருமுகப்படுத்தியவர் பட்டேல் என்றுஅவர் புகழாரம் சூட்டினார்

விவசாயிகள் பெண்கள் உள்ளிட்டோருக்குபல்வேறுநலத்திட்டங்களைமத்தியஅரசுசெயல்படுத்திவருவதாகஅவர் குறிப்பிட்டார்

குஜாத் மாநிலஆளுநர் திரு ஓ பிகோலி முதலமைச்சர் திருவிஜய் ரூபானி பிஜேபிதலைவர் திருஅமித்ஷா ஆகியோர் ஒற்றுமைக்கானசிலைதிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் சர்தார் பட்டேலின் வாழக்கைவரலாற்றையும் சாதனைகளையும் எடுத்துரைக்கும் கண்காட்சியையும் பிரதமர் தொடங்கிவைத்தார் ஆங்கிலேயரைஎதிர்த்து இரும்பு மனிதர் பட்டேல் போராடியதைவிளக்கும் திரைப்படகாட்சியையும் அவர் தொடங்கிவைத்தார் சர்தார் பட்டேலின் பிறந்தநாள் இன்றுதேசியஒருமைப்பாட்டுநாளாககொண்டாடப்பட்டது

சென்னையில் நடைபெற்றதேசியஒற்றுமைதினஒட்டத்தைபாதுகாப்புத்துறைஅமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் கொடியசைத்துதொடங்கிவைத்தார் அப்போதுபேசியஅவர் நாட்டின் ஒற்றுமைக்கு இளையசமுதாயத்தினர் பாடுபடவேண்டும் என்றுவலியுறுத்தினார் சர்தார் பட்டேல் தேசஒற்றுமைக்குமட்டுமின்றி நாட்டின் விவசாயம் உள்ளிட்டபல்வேறுதுறைகளின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டவர் என்றுஅவர் குறிப்பிட்டார்

தேசிய ஒற்றுமை தினத்தையாட்டிதமிழகஆளுநர் திருபன்வாரிவால் புரோஹித் சர்தார் வல்லபாய் பட்டேலின் படத்திற்குமாலைஅணிவித்துமரியாதைசெலுத்தினார் தமிழகத்தில் பல்வேறுமாவட்டங்களிலும் தேசியஒற்றுமைதினஉறுதிமொழிநிகழ்ச்சிமற்றும் பேரணிகள் நடைபெற்றன

தில்லியில் உள்ளஅவரதுநினைவிடமானசக்தி ஸ்தல்லில் காங்கிரஸ் தலைநகர் தலைவர் திருராகுல்காந்தி முன்னாள் பிரதமா் டாக்டர் மன்மோகன்சிங் ஐக்கியமுற்போக்குக் கூட்டணிதலைவா் திருமதிசோனியாகாந்திஉள்ளிட்டபலர் மலரஞ்சலிசெலுத்தினர் திருநரேந்திரமோடிடுவிட்டர் பிரதமா் மறைந்த இந்திராகாந்திக்குதமது அஞ்சலியைசெலுத்தியுள்ளார்

ஈரோடுமாவட்டம் புஞ்சைதுரையம்பாளையத்தில் துணைமின் நிலையத்தைதிறந்துவைத்துபேசியஅவர் அங்கன்வாடிபணியாளர்கள் ஆசிரியர்களுக்கு மற்றும் ஆங்கிலம் கற்றுக்கொடுப்பதற்கானபயிற்சிஅளிக்கப்படும் என்றார் பள்ளிக் கல்வியின் தரத்தைமேம்படுத்தநடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதையடுத்துபள்ளிகள் மற்றும் அங்கன்வாடிமையங்களில் விஜயதசமிதினத்தன்றுமாணவர்கள் சேர்க்கைஅதிகரித்துள்ளதுள்ளதாகவும் திருசெங்கோட்டையன் கூறினார் தமிழகத்தில் காய்ச்சல் மற்றும் தொற்றுநோய்கள் பரவாமல் தடுக்கவும் காய்ச்சலால் ஏற்படும் உயிரிழப்பைமுற்றிலுமாகதடுக்கவும் மாநிலஅரசுபன்முகதொடர் நடவடிக்கைகளைஎடுத்துவருவதாகமக்கள் நல்வாழ்வுத் துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னைகோயம்பேட்டில் டெங்கு காய்ச்சல் குறித்தவிழிப்புணர்வு தடுப்பு முகாமில் பங்கேற்றபேசியஅமைச்சர் கொசுஒழிப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் காய்ச்சல் காணப்படும் இடங்களில் நடவடிக்கைகளைமேற்கொள்ளுதல் சிறப்பு முகாம்களைஏற்படுத்துதல் போன்றபணிகள் உடனடிதடுப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார்

கிருஷ்ணகிரிமாவட்டத்தில் விவசாயிகளுக்குமண் வளபாதுகாப்பு அட்டைகள் வழங்கப்பட்டுகுறிப்பிட்டகாலத்தில் மண் பரிசோதனைசெய்யப்பட்டுவருகிறது இவற்றின் அடிப்படையில் பயிர்கலைதெரிவு செய்தமண்வளத்தைமேம்படுத்துவதுகுறித்தஆலோசனைகளைவேளாண் துறைஅதிகாரிகள் வழங்கிவருவதாககிருஷ்ணகிரிவட்டாரவேளாண் உதவி இயக்குநர் திருபச்சையப்பன் எமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தார்